தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு சர்வதேச சட்டங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் சர்வதேச அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை அதிகரிப்பதில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இரண்டு நாள் அரசுமுறைப்பயணமாக பிரதமர் இன்று தாய்லாந்து சென்றடைந்தார் பாங்காக்கில் இந்திய சமூகத்தினரிடையே பிரதமர் உரையாற்றினார்

ஜம்மு கஷ்மீரில் வரவாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளதாக அப்போது அவர் கூறினார் மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆதரவளிப்பதுடன் உண்மை நிலவரங்களை எடுத்துரைக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் பாங்காக்கில் நடைபெறவுள்ள ஆசியான் இந்தியா உச்சிமாநாட்டிலும் பங்கேற்கும் பிரதமர் கிழக்காசிய உச்சிமாநாட்டிலும் கலந்துகொள்கிறார் இந்த உச்சிமாநாடுகள் நாட்டின் வெளியுறவுக்கொள்கையில் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு நரேந்திர மோடி இந்த பயணம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மண்டல ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பிற்கான உச்சிமாநாட்டிலும் தாம் கலந்து கொள்ளவுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒடுக்குவதற்கு சர்வதேச சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டு முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலிபுறுத்தியுள்ளார் அரசு முறைப்பயணமாக உஸ்பெக்கிஸ்தான் சென்றுள்ள அவர் தாஷ்கண்டில் நடைபெற்றுவரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் உரையாற்றினார் இரட்டை நிலைப்பாடு இன்றி தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பருவநிலை மாற்றம் தீவிரவாதம் வறுமை ஒழிப்பு போன்ற நடவடிக்கைகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பொது மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பொருளாதார ஒத்துழைப்பு தேவையான ஒன்று என்று அவர் கூறினார் சர்வதேச அளவில் வெளிப்படையான விதிகள் அடிப்படையிலான அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கக்கூடிய வர்த்தகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தொழில் தொடங்குவது எளிமையாக்கப்பட்டு சர்வதேச நாடுகளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத்சிங் கூறினார் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது

பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத அமைப்புகள் பிற நாடுகளில் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களை கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட பாகிஸ்தான் அனுமதித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மஹாராஷ்ட்ராவில் ஆட்சி அமைக்கும் பணிகளில் பிஜேபி சிவசேனா இடையே தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது இதனிடையே பிஜேபி கூட்டணியில் இடம் பெற்றுள்ள இந்திய குடியரசுக் கட்சி மற்றும் ராஷ்ட்ரிய சமாஜ் கட்சி ஆகியவற்றின் தலைவர்கள் மும்பையில் இன்று ஆளுநரை சந்தித்து பிஜேபிக்கு தங்களது ஆதரவைத் தெரிவித்துள்ளனர் இந்த சந்திப்புக்குப் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் மத்திய சமூகநலத்துறை அமைச்சருமான திரு ராம்தாஸ் அத்வாலே பிஜேபிக்கு தங்களது ஆதரவைத் தெரிவித்தார் ஜார்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன

அவர்களிடையே தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா இன்று கலந்துரையாடினார் ஜார்க்கண்ட்டில் நிலவும் சசூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதிகாரிகள் பணியாற்ற வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களில் திறமைசாலிகளைக் கண்டறியும் இயக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்த உள்ளதாக சிறபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் ஹூனார் ஹப் எனப்படும் திறமையாளர்களைக் கண்டறியும் இயக்கத்தை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்

ஒரே இந்தியா உன்னத இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட உள்ளதாக திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்தார் பீஹாரில் சாத் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான பொது மக்கள் நதிக்கரைகளில் கூடி வழிபாடு நடத்தி வருகின்றனர் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த விழா நாளை நிறைவடைவதை ஒட்டி அதிகாலையில் சூரிய பகவானுக்கு மக்கள் நன்றி செலுத்தும் நிகழ்வு நடைபெற உள்ளது அம்மாநிலம் முழுவதும் இப்பண்டிகையை முன்னிட்டு பொது மக்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளனர் சாத் திருவிழாவை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் எதிர்வரும் சூரிய உதயம் அனைவரது வாழ்விலும் ஆரோக்கியத்தையும் வலிமையையும் ஏற்படுத்தட்டும் என்று அவர் கூறியுள்ளார் நாடு தொடர்ந்து வளம் மற்றும் வெற்றியை சந்திக்க வேண்டும் என்று அவர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெற்றது

தேவர்களின் வேண்டுதலை ஏற்று முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்வே சூரசம்ஹாரமாகும் இந்த நிகழ்வில் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சூரசம்ஹாரம் நிகழ்வு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது திருக்கல்யாணம் நாளை நடைபெற உள்ளது கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்துக்கு சிறப்பு விருது வழங்கப்படவுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

இதற்கிடையே இந்த திரைப்பட விழாவில் சிறப்பு விருது தமக்கு வழங்கப்படும் என்று அறிவித்ததற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார் மேற்கு மத்திய அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள மஹா புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக குஜராத்தின் சவ்ராஷ்ட்ரா உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது தெற்கு குஜராத்தில் பரவலாக மழை நீடித்து வருகிறது வரும் நான்காம் தேதிவரை இந்தப் புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து மழை நீடிக்கும் என்றும் மீனவர்கள் அரபிக்கடலில் மீன்பிடிக்கச் செல்வதை தவிர்க்க வேண்டுமென்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜம்மு கஷ்மீர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கூட்டமைப்பினர் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி காலவரையற்ற நீதிமன்ற புறக்கணிப்பு மேற்கொண்டுள்ளனர் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு இணையாக மாஜிஸ்திரேட்டுகள் பதிவு செய்யும் அதிகாரத்தை அரசு நீக்கியுள்ளது இதனை எதிர்த்து வழக்கறிஞர்கள் காலவரையற்ற நீதிமன்ற புறக்கணிப்பை மேற்கொண்டுள்ளனர் இதேபோல் ஜம்முவில் உள்ள உயர்நீதிமன்ற வளாகத்தை இடமாற்றம் செய்வதற்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சர்தார் வல்லபாய் பட்டேல் நாட்டுக்கு ஆற்றிய தொண்டை போற்றும் வகையில் ஒரே இந்தியா உள்ளத இந்தியா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது நாட்டை ஒருங்கிணைப்பதிலும் சுதந்திரப் போராட்டத்திலும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய பங்களிப்பை நினைவுகூரும் அதேவேளையில் நாட்டில் பல்வேறு மாநில மக்களுக்கு இடையே புரிதலையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒருபகுதியாக மஹாராஷ்ட்ரா மற்றும் ஒடிஷா அரசுகள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகளை செய்துள்ளன

சீனாவில் நடைபெற்ற வரும் ஏழாவது உலக ரானுவ விளையாட்டு போட்டியில் சென்னை பொறியியல் பிரிவைச் சேர்ந்த சுபேதார் ஆனந்தன் குணசேகரன் மூன்று தங்கப்பதக்கங்கள் வென்றார்

ராணுவத்தில் மாற்றுத்திறனாளிக்காக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் அவர் முந்தைய சாதனைகளையும் முறியடித்தது குறிப்பிடத்தக்கதாகும் அவருக்கு பெங்களூருவில் இன்று சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது